முதலமைச்சர் திரு எடப்பாடி

முன்னதாக இன்று மக்களயைல் கேள்வி நேரம் தொடங்கியதும் திரிணமுல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் இப்பிரச்சனையை எழுப்பியவாறு அவையின் மையபகுதியில் குழுமி பிரதமர் மற்றும் சிபிஐக்கு எதிராக குரல் எழுப்பினார்கள் அவர்களுடன் காங்கிரஸ் சமாஜ்வாடி ராஷ்ட்ரிய ஜனதா தள் உறுப்பினர்களும் அவையின் மைய பகுதியில் குழுமினார்கள் அப்போது குறுக்கிட்ட மக்களவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் நாடாளுமன்ற அலுவல்களை தொடர அனுமதிக்குமாறு கோரினார்

மேகாலயா மாநிலம் ஷில்லாங்கில் விசாரணைக்காக திரு ராஜீவ் குமார் சிபிஐ முன் ஆஜராக வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

அவரை டெல்லி முதலமைச்சர் திரு அர்விந்த் கெஜ்ரிவாலும் ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபுநாயுடுவும் நேரில் சந்திக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏற்கெனவே திமுகவின் கனிமொழியும் ராஷ்ட்ரிய ஜனதா தள்ளின் தேஜயீ யாதவும் நேரில் சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளனர்

இந்நிலையில் கொல்கத்தாவில் மேற்கு வங்க தற்போதைய நிலைமை குறித்து அம்மாநில ஆளுநர் கே

திரிபாதி மத்திய அரசுக்கு அறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளா்

நரேந்திரசிங் தோமர் சிபிஐ நடவடிக்கையில் செல்வி

புலனாய்வு முகமையுடன் ஒத்துழைப்பதே மாநில அரசின் கடமையாகும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்

பியூஷ்கோயல் இன்று மக்களவையில் தாக்கல் செய்தார்

எடப்பாடி

ரக்ஷனாவிற்கு ஒரு லட்ச ருபாய்க்கான காசோலையையும் பாராட்டு பத்திரத்தையும் முதலமைச்சர் வழங்கினார்

நடக்கவிருந்த குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்திய தமக்கு நிகழ்விற்காக பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின்கீழ் மத்திய மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் உள்ளுர் சாதனையாளராக அறிவிக்கப்பட்ட சு நந்தினியும் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றார்

மம்தா பானர்ஜி தலைமையிலான ஊழல்வாதிகள் விரும்புவதாக மத்திய அமைச்சர் திரு அருண்ஜேட்லி குற்றம் சாட்டியுள்ளார்

இந்த பிரச்சனையை எவ்வித முகாந்திரமும் இல்லாமல் ஒரு அவசர நிலை பிரகடன காலம் போல கொண்டு சென்றது நாட்டின் உயரிய பொறுப்பின் மீது குறி வைத்து எதிர்கட்சியினிடையே தம்மை முன்னிறுத்தும் செயலே என்றும் குறிப்பிட்டுள்ளார்

மம்தா பானர்ஜிக்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் பொருளாதார மற்றும் லஞ்ச குற்றச்சாட்டுக்களுக்கு உள்ளானவர்களே என்றும் கூறியுள்ளார் வரும் நாடாளுமன்ற தேர்தல் நரேந்திரமோடி மற்றும் குழப்பங்களுக்கு இடையிலானது அல்லது நரேந்திரமோடி மற்றும் அராஜகங்களுக்கு இடையிலானது என்றும் அவர் கூறியுள்ளார் நாட்டில் எதிர்க்கட்சிகள் எத்தகைய ஆட்சியை வழங்கும் என்பதற்கு மம்தா பானர்ஜியின் சாகச வித்தைகளே எடுத்துக்காட்டாகும் என்று குறிப்பிட்டார்